பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்டக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது முதற்கட்டமாக முன்களப்பணியாளர்கள் மூன்று கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும்

மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் ஆகியவை தடுப்பூசி போடும் பணியில் மத்திய ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து பிரதமர் கேட்டறிந்தார் கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகளை பயன்படுத்துவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது குறித்தும் அதன் பாதுகாப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறித்தும் பிரதமரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது

தடுப்பூசி போடும் திட்டத்திற்கான நிர்வாக கட்டமைப்பு சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் பாராட்டினார் தடுப்பூசி போடும் மருத்துவப்பணியாளர்கள் தடுப்பூசி எடுத்துக்கொள்பவர்கள் ஆகியோருக்கான பயிற்சி குறித்தும் விரிவாக உயர்மட்டக்குழு கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது

நம் நாட்டின் காவாச்சார பெருமைகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு இளையோா் தொழில்நட்பத்தை பயன்படுத்த வேண்டுமென்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வெளிநாடுவாழ் இந்தியர் தினத்தையொட்டி அவர்களுக்கான மாநாட்டினை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர் எந்த ஒரு சவாவான சூழ்நிலையும் திறம்பட மேற்கொள்ளும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது என்பதை வரலாறு உலகத்திற்கு உணர்த்தி இருப்பதாகவும் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் இது தமக்கு பெருமை அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்தார் முன்னதாக இந்த மாநாட்டில் குரிநாம் அதிபர் திரு சந்திரிக்க சந்தோக்கி உரையாற்றுகையில் தங்கள் நாட்டிற்கு இந்தியா வழங்கி வரும் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தாா் இந்திய ஆழ்கடல் ஆராய்ச்சியில் மாபெரும் திட்டம் ஒன்றை தொடங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

இஸ்ரோ மற்றும் தேசிய தகவல் தொழில்நுட்ப துறைகளுடன் கடல் ஆராய்ச்சித்துறையும் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் இன்று சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடல்சார் ஆராய்ச்சி பணிகளுக்கான கப்பலின் சேவையை தொடங்கிவைத்து பேசிய அமைச்சர் கடல்சாா் ஆய்வுகளை துல்லியமாக மேற்கொள்வதற்கு நம் விஞ்ஞானிகள் முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

இந்த உயா்நிலைக் குழுவில் நேதாஜி கபாஷ் சந்திரபோஸின் குடும்ப உறுப்பினா்கள் வரலாற்று அறிஞர்கள் மற்றும் பலர் இடம்பெற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக விள் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டினை இறதி செய்யும் அதிகாரம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளா் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளா் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது இன்று சென்னையில் அக்கட்சியின் அவைத்தலைவர் திரு மதுசூதனன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு மற்றும் பொதுக்குழுக் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சுட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வின் முதலமைச்ச் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதற்கு ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கும் தீர்மானமும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது

இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளி வாய்க்கூல் நினைவுத்துண் இடிக்கப்பட்டுள்ளது கடும் கண்டனத்திற்குரியது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இலங்கை அரசின் இந்த நடவடிக்கை தமிழா்களுக்கு வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் துணை முதலமைச்ச் திரு ஒ பன்னீர்செல்வமும் இந்த துண் இடிக்கப்பட்ட சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் மதிமுக பொதுச்செயலாளா் திரு வைகோ பாமக நிறுவனா் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் இந்த சும்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவே மூன்று வேளாண் திருத்தச்சட்டங்களை மத்திய அரசு கொண்டுவந்துள்ளதாக பிஜேபி மாநிலத்தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார்

இத்தொடர்பாக அக்கட்சியின் நிர்வாகக்குழ கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் வரும் சுட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது தாமதமாகும் பட்சத்தில் பாமக செயற்குழு உடனடியாக கூட்டப்பட்டு அரசியல் ரீதியான அடுத்தக்கட்ட முடிவு எடுக்கப்படும் என்றும் இன்று வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்

கடலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சுருக்க திருத்த முறை குறித்த ஆய்வுக்கூட்டம் வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் திரு சஜ்ஜன்சிங் சவான் தலைமையில் இன்று நடைபெற்றது மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் பொங்கல் திருநாளன்று நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு இன்று தொடங்கியது